அயோத்தியில் அமைய உள்ள றீராமர் கோவிலால் தேசமே ஒருங்கிணைக்கப்படும் என்று பிரதமர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி

புதிய கல்விக்கொள்கை குறித்து நிபுணர்குழுவின் கருத்துக்களை கேட்டறிந்த பின்னர் அதன் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

வங்க கடலில் காற்றழுத்த தாழ்வுபகுதி காரணமாக நீலகிரி மாவட்ட மலை சரிவுகளில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

ராமர்கோவில் அமைய நடைபெற்ற தியாகங்களையும் போராட்டங்களும் தீர்மானங்களையும் அவர் சுட்டிக்காட்டினார் ராமர் கோவில் கனவு நனவாக போராட்டம் நடத்திய அனைத்து தரப்பினரையும் தாம் வணங்குவதாக பிரதமர் குறிப்பிட்டார் ராமர் கோவிலால் அயோத்தியின் பொருளாதாரம் மேம்படும் என்று கூறிய பிரதமர் இந்தியாவின் பெருமை இதன் மூலம் உலகம் முழுவதும் கொண்டு செல்லப்படும் என்றார்

பல ஆண்டுகள் காத்திருப்பிற்கு பின்னர் ராமர் கோவில் கட்டுவதற்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் முன்னதாக ராமர் கோவில் பூமிபூஜைக்கான கல்வெட்டையும் திறந்துவைத்த பிரதமர் ராமர் கோவில் மாதிரி நினைவு அஞ்சல் தலையையையும் வெளியிட்டார் முன்னதாக அங்குள்ள றீஹனுமன் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகளில் பங்கேற்ற பிரதமர் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் அயோத்தியில் பாரிஜாத மரக்கன்றையும் பிரதமர் நட்டார் உத்திரபிரதேச மாநில ஆளுநர் திருமதி

வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நிகழ்விற்காக அயோத்தி நகரம் இன்று விழாக்கோலம் பூண்டுள்ளது இதனிடையே குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணை தலைவர் திரு வெங்கையா நாயுடு முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிசாமி உள்ளிட்டோர் ராமர் கோவில் அடிக்கல் நாட்டு விழாவிற்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர்

எடப்பாடி

மாவட்ட அளவில் கோவிட் நோய் பரவலை தடுப்பதற்கான பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை ஆய்வு செய்வதுடன் அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கும் முதலமைச்சர் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார்

இதனை தொடர்ந்து நாளை பிற்பகல் திண்டுக்கல்லிலிருந்து மதுரைக்கு செல்லும் முதலமைச்சர் அங்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு கூட்டத்தில் பங்கேற்கிறார் கோவிட் நோய்த்தொற்று பரவாமல் தடுக்க எடுக்கப்பட வேண்டிய தீவிர நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்கிறார்

இம்மாவட்டங்களில் புதிய அரசு திட்ட பணிகளை தொடங்கி வைப்பதோடு புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார்

மதுரை அமைச்சர்கள் மதுரை மாவட்டத்தில் கொரோனா தொற்று குறைந்தாலும் பரிசோதனை எண்ணிக்கைள் குறைக்கப்படவில்லை என மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு

செல்லூர்

செல்லூர்

செல்லூர்

இந்நிகழ்ச்சியில் பேசிய சுகாதாரத்துறை செயலர் டாக்டர்

நீரால் பரவும் டெங்கு உள்ளிட்ட நோய்கள் கட்டுக்குள் இருப்பதாகவும் அவர் கூறினார் கடம்பூர் ராஜீ துாத்துகுடி மாவட்டத்தில் அரசின் தடுப்பு நடவடிக்கைகளால் கோவிட் தாக்கம் படிப்படியாக குறைவதாக மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர்

கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் அதே வேளையில் வளர்ச்சி திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் ஜெயக்குமார் நாட்டிலேயே மீன் உற்பத்தியில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு

ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர் கடலில் மீன் இனப்பெருக்கம் குறைந்துள்ளதாகவும் ஆழ்கடலில் மட்டுமே இனப்பெருக்கம் அதிக அளவில் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார்